நரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஹா்ஷ்வா்தன் தெரிவித்துள்ளாா்

அமித்ஷா நன்றிதெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தமருந்துகட்டுப்பாட்டுதலைமை இயக்குநர் திருவி ஜி சோமானி கோவிஷீல்டுதடுப்பு மருந்தினைசீரம் நிறுவனமும் கோவாக்சின் தடுப்பு மருந்தினைபாரத் பயோடெக் நிறுவனமும் உருவாக்கியுள்ளதாகதெரிவித்தார் இந்த இரண்டுதடுப்பு மருந்துகளும் முற்றிலும் பாதுகாப்பானதுஎன்றும் அவர் கூறினார் நிபுணர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்தஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த இரண்டுதடுப்பு மருந்துகளும் இரண்டுதவணைகளாகசெலுத்தக்கூடியவைஎன்றும் திருசோமானிகூறினார்

இதற்காகபணியாற்றியவிஞ்ஞானிகளுக்குதனதுபாராட்டுதல்களைபிரதமா் தெரிவித்துக் கொண்டாா்

நரேந்திரமோடிதெரிவித்தார் மத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் ஹர்ஷ்வர்தனும் வரலாற்றுச் சிறப்புமிக்கதருணம் இத என்றுதெரிவித்துள்ளார் நாடுமுழுவதும் இந்ததடுப்பு மருந்தைசீராகவிநியோகம் செய்வதற்குதேவையானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகஅவர் கூறியுள்ளார் இந்த இரண்டுதடுப்பு மருந்தகளும் மிகவும் பாதுகாப்பானவைஎன்றுதிட்டவட்டமாகதெரிவித்தஅவர் உலகில் மிகப்பெரியதடுப்பு மருந்துதிட்டம் இது என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னுரிமைஅடிப்படையில் தடுப்பு மருந்தைவழங்குவதற்கானபணியாளர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தடுப்பு மருந்துதொடர்பானகைப்பேசிசெயலிஒன்றும் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இந்த இரண்டுதடுப்பூசிகளுக்குடுப்புதல் வழங்கப்பட்டுள்ளதற்குமத்தியஉள்துறைஅமைச்சா் திரு அமித்ஷா பாராட்டுதெரிவித்துள்ளார் மனிதகுலத்தைபாதுகாக்கஅர்ப்பணிப்புடன் சிக்கலானதருணத்தில் பணியாற்றியஅனைவருக்கும் நன்றிதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் உள்நாட்டிலேயேதயாரிக்கப்பட்டதடுப்பூசிகளுக்கு அவசரகாலபயன்பாட்டிற்காளஅனுமதிவழங்கப்பட்டுள்ளது

நிதின்கட்கரிதெரிவித்துள்ளார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் இதற்கிடையே கோவாக்சின் தடுப்பு மருந்தமிகவும் பாதகாப்பானதுஎனபாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணைநிர்வாக இயக்குநர் திருமதிசுசீத்திராஎல்லாகூறியுள்ளார் சென்னைஅகில இந்தியவானொலிக்குஅளித்தசிறப்பு நேர்காணலில் அவர் இதனைத் தெரிவித்தார் பாதுகாப்புக்குத்தான் உயர் முன்னுரிமைஅளித்து இந்ததடுப்பு மருந்துஉருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறம் வகையில் தமிழக அரசுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாக அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் தாத்துக்குடிமாவட்டத்திற்குட்பட்டபல்வேறுபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டும் பல்வேறுதரப்பினருடன் கலந்தரையாடியும் அவர் பேசினார்

மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசுப் பள்ளிமாணவர்களுக்குழரைசதவீதஉள்ஒதுக்கீடுவழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏழைமக்கள் பொங்கல் பண்டிகையைசிறப்பாககொண்டாடவேண்டும் என்றநோக்கில்தான் பொங்கல் பரிசுத்தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார்

இதனையடுத்துவீடுகள் வாகனங்களுக்குற்றுச்சூழலுக்குஉகந்தவகையில் சுத்தமானளிவாயுவை விநியோகிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதுகுறிப்பிடத்தக்கது வேளாண் சட்டங்களுக்குஎதிராகதில்லியில் போராட்டம் நடத்திவரும் விவசாய சங்கங்களுடன் மத்திய அரசுநாளை அடுத்தசுற்று பேச்சுவார்த்தை நடத்தஉள்ளது

விவசாயிகளின் நலன்களுக்காகமத்தியஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் தொழில் துறையின் தரம் மற்றும் உற்பத்தியைஊக்குவிக்கும் வகையில் துறைசாா்ந்தகருத்தரங்குகளை இணையதளம் வாயிலாகநடத்தமத்தியவர்த்தகம் மற்றும் தொழில்துறைஅமைச்சகம் திட்டமிட்டுள்ளது

இந்தகருத்தரங்குகளில் துறைசா்ந்தவல்லுநர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்தகொண்டுவிவாதிக்கஉள்ளனர்

அர்ஜென்டினாவுக்குஎதிரானஹாக்கிப் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக இன்று இந்தியமகளிர் அணி புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது அர்ஜென்டினாவுக்குஎதிரானநான்குபோட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது

இன்னும் சற்றுநேரத்தில் நடைபெறவுள்ளமற்றொருபோட்டியில் ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணி மோகன் பெகான் அணியைஎதிர்கொள்கிறது